பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார்

ஏற்படுத்துவதற்காகவே கிஸான் ரயில்கள் இயக்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

தவறாமல் பின்பற்ற வேண்டுமென முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் நாட்டின் முதலாவது ஓட்டுநர் இல்லா ரயில் சேவையை தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய வழித்தடத்தில் பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தாா் விமான நிலைய விரைவுப்பாதை தடத்திற்கான தேசிய பொதுப் போக்குவரத்து அட்டையையும் பிரதமர் அறிமுகம் செய்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நகரமயமாதல் அதிகரிப்பால் ஏற்படும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற தமது அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார் தமது அரசின் வேகமான நிர்வாக செயல்பாடு எதிர்கால தேவைக்கான நகர்புற வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருப்பதன் வெளிப்பாடாக இது அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார்

நடுத்தர வகுப்பினின் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கும் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் இது ஒரு உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஒரே நாடு ஒரே ககாதார காப்பீடு திட்டம் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் நாட்டில் எந்த பகுதியிலும் சிகிச்சை பெறும் நிலை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அந்த வகையில் புதிய வேளாண் சீர்த்திருத்தங்கள் மற்றும் இ நாம் மூலமாக ஒரே நாடு ஒரே வேளாண் சந்தையை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

எளிதில் அழுகக்கூடிய பழங்கள் காய்கறிகள் பால் மீன் போன்றவற்றை பாதுகாப்பான முறையிலும் குறிப்பிட்ட நோத்திலும் எடுத்துச் செல்வதற்கு இந்த ரயில் சேவை பயன்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு அதிகாரமளித்து அவர்களது வருமானத்தை அதிகரிப்பதற்கான மாபெரும் நடவடிக்கையின் ஒரு பகுதிதான் இந்த ரயில் சேவை என்று அவர் தெரிவித்தார்

உருமாறிய கோவிட் தொற்று பரவுவதை தடுக்க முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டுமென முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

தடுப்பு மருந்து கிடைக்கப் பெற்றவுடன் அதனை சீராக விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அரசு மேற்கொண்ட முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தில் கோவிட் தொற்று பரவல் படிப்படியாக குறையத் தொடங்கியுள்ளது என்றார் தற்போது இங்கிலாந்தில் பரவி வரும் உருமாறிய கோவிட் தொற்று முகக் கவசம் அணியாத காரணத்தால்தான் ஏற்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் பொது மக்கள் வெளியில் செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினார்

நாகப்பட்டினம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய மாவட்டத்தை காணொளி காட்சி வாயிலாக முதலமைச்சள் தொடங்கி வைத்தாள் புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டதற்கான அரசாணையையும் அவர் வெளியிட்டார் மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் முன்னிலையில் மாவட்டத்தின் முதல் ஆட்சியராக திருமதி லலிதா பொறுப்பேற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வறுமைக்கோட்டிற்கு கீழே வசிக்கும் ஏழை மக்களை முன்னேற்றுவதற்கான வலுவான உயிரோட்டத்துடன் கூடிய மக்கள் அமைப்பாக மகளிர் சுய உதவிக்குழுக்கள் திகழ்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகை வழங்குவதில் அஇஅதிமுகவின் தலையீடு எதுவும் இல்லை என மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசு எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார் நாமக்கல் மாவட்டத்தில் எண்ணற்ற வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் இதில் எந்த குறைபாடும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அனைத்து குடும்ப அட்டைதாரா்களுக்கும் பொங்கல் பரிசு டோக்கன் வழங்கும் பணி எவ்வித முறைகேடுகளுக்கும் இடமின்றி ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளாா் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அஇஅதிமுகவினர் மூலமாக டோக்கன் அவர் விநியோகிப்பதை முதலமைச்சர் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் வளைகுடா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளில் கோவிட் தொற்று பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ள நிலையில் அங்கு ஏற்களவே பணியாற்றி வேலைநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்புகளை பெற்றத்தா தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் தமிழக அரசின் வெளிநாட்டு மனிதவள கழகம் மூலமாக இதற்கான பனிகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதுடன் இதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ மாநில அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் அக்கறையுடன் பணியாற்றுவதுடன் பெற்றோர்களும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்

பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு ரோப்கார் வசதி இன்று மீண்டும் தொடங்கியது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரூ அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது